தொற்றிலிருந்து பெருமளவு பாதுகாக்கப்பட்டதாக கோவிட் சிறப்பு தேசிய குழு தலைவர் பேராசிரியர் எம் வித்யாசாகர் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் தீபாவளி பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

மத்திய வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும் என இந்திய வானிலை அய்வுமையம் தெரிவித்துள்ளது

புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசியதுவர் ஊரடங்கு காரணமாக மக்களிடையே நோய் தொற்று குறித்த அச்சத்தை தடுக்க முடிந்ததாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார்

நரேந்திர மோடி மைசூர் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு பட்டமளிப்பு விழாவில் காணொளிமூலம் நாளை உரையாற்றுகிறார் இந்நிகழ்ச்சியில் கர்நாடக ஆளுநர் திரு விஜுபாய் வாலா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

பிரதமர் சவால்கள் மாநாடு சர்வதேச அளவில் சுகாதாரம் வளர்ச்சி உள்ளிட்டவைகளில் காணப்படும் சவால்களுக்கு தீர்வுகாண்பதற்கான பெரும் சவால்கள் மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் திரு

கோவிட் நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டபிறகு உலக நாடுகள் சந்திக்கவுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது ஐ நாவின் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கை அடைவது உள்ளிட்டவைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும்

இந்த ஏவுகணை துல்லியமாக இலக்கைத் தாக்கி அழித்ததாக பாதுகாப்பு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தொலைதூர் இலக்குகளை தாக்க வல்லது பிரம்மோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

பிரகாஷ்ட ஜவ்டேகர் நாட்டில் காற்று மாசுபாட்டை தடுப்பதற்காக மத்தியஅரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து மத்திய குற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் சமூக ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களுடன் இன்றுமாலை கலந்துரையாடுகிறார் குறித்து ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்கள் தங்களது இது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார்

நிஷாங்க் பொக்ரியால் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் கல்வி வசதி அதிகப்படுத்துவதற்கான மத்தியஅரசின் சிறப்பு திட்டத்தின் ஒருபகுதியாக புதிய கட்டிடங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் தமிழகத்தில் தீபாவளி பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் பல்லடத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதனை தெரிவித்தார்

விஜயபாஸ்கர் இன்று அடிக்கல் நாட்டினார் ஆட்சித்தலைவர் திருமதி

வேலுமணி கோவை தென்கரை பேரூராட்சி மத்திப்பாளையம் கிராமத்தில் தடுப்பணை கட்டும் பணியை மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

நடராஜன் தெரிவித்துள்ளார்

க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நகர்ப்புறத்தில் வேலைவாய்ப்பை உருவாக்க பிரத்யேக நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்

இந்தியடவானிலைடமையம் மத்திய வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

மத்திய கிழக்கு வங்கக்கடல் அந்தமான் ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வேண்டாம் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலூக்குள் மீன் பிடிக்க செல்ல என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் இன்று பிந்பகல் மூன்றரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சன் ரைஸர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது